இந்தியா கவலை தெரிவித்துள்ளது

ஏற்றுமதி செய்ய தொடங்கியுள்ளது

ரயில்வே அறிவித்துள்ளது

தகுதிப்பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒய்வூதியம் வழங்கும் தேசிய ஒய்வூதியத் திட்டங்களை பிரதமா் திரு நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நேற்று தொடங்கி வைத்தார்

ஐந்து கோடி சிறு விளிம்பு நிலை விவசாயிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் பயன்பெறுவார்கள்

பயங்கரவாதத்தை வேரறுக்கவும் வளர்ச்சியை பரவலாக்கவும் தமது அரசு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏழை மற்றும் பழங்குடியினருக்கு ஆதரவாக தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் ஜாகண்ட் மாநிலத்தின்தான் உலகின் மாபெரும் சுகாதா காப்பீட்டுத் திட்டமான ஆயூஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டதாகக் கூறிய பிரதம் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான ஒய்வூதியத் திட்டத்தை இங்கு தொடங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்வதாகத் தெரிவித்தார் நாட்டின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கில் ஜம்மு கஷ்மீர் மற்றும் வடாக் பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்கள் விரிவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் முன்னதாக ஜயாக்கண்ட் சட்டப்பேரவைக்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த பிரதமர் தலைமம் செயலக புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல்லையும் நாட்டினார்

இந்திய தூதரக முதுநிலை அதிகாரி திருமதிவிஜய் தாக்கூர் சிங் ஜெனிவாவில் நேற்று ஜ நா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் மிஷல் பாச்சிலெட் டை சந்தித்து இது குறித்த கவலையை வெளியிட்டார் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்புவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார்

இந்தத் தகவலை வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திருரவீஸ்குமார் தெரிவித்தார் பாகிஸ்தானை குறிப்பிடும் வகையில் பேசிய அவர் இதர நாடுகளில் உள்ள சிறுபான்மையினரின் மனித உரிமைகள் குறித்து பேசுபவர்கள் தங்கள் நாட்டின் இந்த மனித உரிமைகளை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் ஆப்கானிஸ்தானில் அமைதி நடைமுறை எதுவும் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களின் முழு சம்மதத்துடன்தான் நடைபெறவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது தூலிபான்களுடன் நடத்தி வந்த அமைதிப் பேக்கக்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விலக்கிக்கொண்டுள்ள நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித்தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இதைத் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அமதி நடவடிக்கைகள் நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார் முன்னதாக அதிபர் டிரம்ப் இம்மாதம் எட்டாம் தேதி தாலிபான்களுடன் நடத்தப்பட்டு வந்த ரகசிய பேச்சுக்களை விலக்கிக்கொள்வதாக அறிவித்தார்

அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளையடுத்து இந்தியா தனது சொந்த தரம் கொண்ட முற்றிலும் குண்டு துளைக்காத கவச உடைகளை தயாரிக்கும் நாள்காவது நாடாக உருவெடுத்துள்ளது இதனை தெரிவித்த மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு ராம் விவாஸ் பாஸ்வான் இந்திய தர நிறுவனம் குண்டு துளைக்காத கவச உடைகள் சார்ந்த சர்வதேச தரத்தையும் மிஞ்சிய தரத்தை நிர்ணயித்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த குண்டு துளைக்காத கவச உடைகள் மத்திய அரசின் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் குடியரகத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நேற்று குவிட்சர்லாந்து நாட்டின் பெர்ன் நகரில் இந்திய சமுதாயத்தினர் மற்றும் இந்தியாவின் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுமைப் படைப்புக்களில் உலகில் முதன்மையாக திகழும் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் மேலும் பெரிய அளவிலான உறவுகளின் அவசியத்தை வலியுறுத்தினார் பாரீஸ் உடன்படிக்கையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இந்தியா திட்டமிட்டபடி செயல்படுகிறது என்றும் உலகெங்கும் சூரிய சக்தி பயன்பாட்டை மேம்படுத்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அது முன்னின்று நடத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார் தொடக்க நிலை தொழில் நிறுவனங்கள் கணினி அடிப்படை தீர்வுகள் ஆகியவற்றில் விரைவாள முன்னேற்றத்தை இந்தியா கண்டுவருவதாக அவர் கூறினார்

குடியரசுத்தலைவருடன் அவரது துணைவியாரும் சென்றுள்ளார் மூன்று நாடுகளில் அரசியல் பண்பாடு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கான பயணத்தின் ஒரு பகுதியாக குடியரசுத்தலைவர் சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சரக்குப் போக்குவரத்தில் பல சலுகைகளை ரயில்வே அறிவித்துள்ளது

அதே போல சிறிய மற்றும் இரண்டடுக்கு பெட்டிகளில் சரக்கு ஏற்றுவதற்கான ஐந்து சதவீத கூடுதல் கட்டணமும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சிறிய பொருட்கள் அனுப்புவது அதிகரிக்கும் என்றும் சிமென்ட் எஃகு உணவுதானியம் மற்றும் உரம் ஏற்றி அனுப்புவது பெருகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

மகாராஷ்டிராவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கான நிலையான மறுவாழ்வு திட்டத்தை மாநில அரசு உருவாக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிவித்துள்ளார் உலக வங்கி மற்றும் ஆசிய மேம்பாட்டு வங்கி ஆகியவற்றின் உதவியுடன் இந்தத் திட்டம் உருவாக்கப்படும் என்றார் இம்மாநிலத்தில் சென்ற மாதம் கனமழை காரணமாக சாங்கிலி கோலாப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன்

வெள்ள நிவாரணத்திற்கென ஆறாயிரம் கோடி ருபாய் நிதி உதவியை இந்த மாநிலம் கோரியுள்ளது உலக வங்கி மற்றும் ஆசிய மேம்பாட்டு வங்கி பிரதிநிதிகள் பங்கேற்ற வெள்ளம் பாதித்த பகுதிகள் மறுவாழ்வு குறித்த கூட்டத்திற்கு நேற்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தலைமை தாங்கினார்

இந்தப் பயிற்சியில் இந்தியா மற்றும் தாய்லாந்து ரானுவத்தைச் சேர்ந்த ஐம்பது வீரர்கள் பங்கேற்கின்றனர் தங்கள் நாடுகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பெற்ற அனுபவத்தை பயிற்சியின்போது இவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள்

ஆப்பிரிக்கா இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பு கட்டமைப்பு மூன்றாவது உச்சி மாநாடு புதுதில்லியில் நேற்று முடிவடைந்தது இந்த மாநாட்டில் கடல் சார் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் இணையதள தொடர்பு பயங்கரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட திட்டங்களில் ஒத்துழைப்பு குறித்து இரு நாடுகளும் ஆய்வு செய்தன இந்த இரண்டு நாள் ஆய்வு கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சகத்தின் பிரதிநிதிகளும் ஆப்பிரிக்க யூனியனின் குழுவினரும் ஆப்பிரிக்க துதரக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தில் சூரிய கக்தி டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட புதிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது ஏற்கெனவே செயல்பட்டு வரும் கூட்டு கண்காணிப்பு அமைப்புகள் மூவம் திட்டங்களின் முன்னேற்றத்தை முறையாக கண்காணிக்க இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர்

இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய தொழில்துறையினரின் பங்களிப்புடன் முக்கியமான வன்பொருட்கள் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் பள்ளி நிலையிலேயே செயற்கை அறிவு பாடத்தை அறிமுகப்படுத்தும் கட்டகத்தை மத்திய மனிதவளமேம்பாட்டு அமைச்சகம் தயாரித்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாக் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரிய ஆசிரியர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதற்கென இன்டல் போன்ற தொழில்நுட்ப முன்னணி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டு இருப்பதாகக் கூறினார் சாதாரணமாக கல்லூரி நிலையில் போதிக்கப்படும் செயற்கை அறிவு பாடத்தை எட்டாம் வகுப்பிலேயே அறிமுகப்படுத்தியிருப்பது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று அமைச்சர் தெரிவித்தார்

வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சவுரவ் வர்மா காலிறுதிக்கு தகுதிப்பெற்றுள்ளார்